பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டியது அவசியம் என குடியரசு கலைவர் துணைத் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார்

பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான உடன்படிக்கையில் இந்தியாவும் சீனாவும் கையெழுத்திட்டுள்ளன

மூத்தத் தலைவர் திரு ப சிதம்பரம் கூறியிருக்கிறார்

தீர்ப்பு வழங்க உள்ளது

தமிழகத்தில் கோவில் கடைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களை உடனடியாக வெளியேற்றமாறு உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நடத்தை நெறிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டியது மிகவும் அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குபவர்களுக்கான லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருதை மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமனுக்கு வழங்கி அவர் பேசினார் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நாட்டின் ஒருமைப்பாட்டையும் தார்மீக உணர்வுகளையும் கட்டிக்காத்தவர் என திரு வெங்கய்ய நாயுடு புகழாரம் குட்டினார் நாட்டின் தற்போதைய கல்வி முறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் பண்டித ஜவஹர்வால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் சர்தார் வல்வபாய் பட்டேல் போன்ற மாபெரும் தலைவர்களின் பங்களிப்பை நினைவுகூற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் இந்தியா ஜப்பான் இடையிலான ஐந்தாவது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த வாரம் ஜப்பான் செல்கிறார்

அப்போது பாதகாப்பு வர்த்தகம் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் ஐப்பான் தூதர் தெரிவித்தார் மேலும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை அதிகப்படுத்துவதற்கான உடன்படிக்கையில் இந்தியாவும் சீனாவும் கையெழுத்திட்டுள்ளன

முன்னதாக இரு அமைச்சர்களும் நடத்திய பேச்சு வார்த்தையின் போது பயங்கரவாத எதிர்ப்பு போதைப் பொருள் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது சிபிஐ இயக்குநர் திரு அலோக் வர்மாவுக்கும் அதள் சிறப்பு இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானாவுக்கும் இடையிலான பணிப் போரை பிரதமர் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாட்டின் புலனாய்வு அமைப்பான சீபிஐ அரசியல் பழிவாங்கும் கருவியாக பயன்படுத்தப்படுவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பிரதமருக்கு நெருங்கியவராகக் கருதப்படும் திரு ராகேஷ் அஸ்தானா தற்போது முறைகேடு புகாரில் சிக்கியிருப்பதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல்காந்திதான் பிரதமராக வருவார் என காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை என்று அக்கட்சியின் மூத்தத் தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான அரசை ஆட்சியிலிருந்து அகற்றி நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கக்கூடிய மாற்று அரசை அமைப்பதே காங்கிரஸின் இப்போதைய நோக்கம் என்றார் நாடாளுமன்றத் தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் என்பதை கூட்டணி கட்சிகள் செய்யும் முடிவு என்றம் திரு சிதம்பரம் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை எண்பது சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளது

ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வருமானம் உள்ளவர்களின் எண்ணிக்கையும் கடந்த நான்கு ஆண்டுகளில் அறபது சதவீதம் அதிகரித்திருப்பதுடன் நேரடி வரிவிதிப்பு மற்றம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதமும் நிலையாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் நேரடி வரிகள் வாரிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளின்போது அதிக ஒலி மற்றும் நச்சுப் புகைகளை வெளியிடக் கூடிய பட்டாசுகளை வெடிப்பதால் காற்று மாசுபடுவதை தடுக்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி மற்றும் திரு அசோக் பூஷன் ஆகியோர் அடங்கிய அமர்வு

இத்தொடர்பாள வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எம் வி முரளிதரன் தலைமையிலாள அமர்வு கோவில் சொத்துக்கள் மற்றும் நிலங்களை ஆக்கிரமித்துள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து உடனடியாக மீட்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது அனைத்து கோவில்களிலும் உள்ள காலியிடங்கள் பற்றிய விவரத்தை மாவட்டம் வாரியாக தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர்

மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான உஜாவா திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் மாளிய விலையில் வழங்கப்படும் எல் இ டி பவ்புகளை பயன்படுத்துவதன் மூலம் மின்சார கட்டணம் குறைந்திருப்பதுடன் மின்சார சேமிப்புக்கும் வழிவகை ஏற்பட்டுள்ளதாக பயனாளி சீனிவாசன் கூறுகிறார்

இது தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதி திரு கிருபாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தெவங்கானா மஹாராஷ்ட்ரா மாநிலங்கள் அறிவிப்பாணை வெளியிட்டிருப்பதாக மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது

இருவரிச்செய்திகள் சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்கு குடியேறபவர்களை தடுக்காத கவுதமாலா ஹோண்டுராஸ் மற்றும் எல் சல்வடார் ஆகிய மத்திய அமெரிக்க நாடுகளுக்கான நிதியுதவி நிறுத்தப்படும் என அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரத்தில் தீபாவளி சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றம் விற்பனையை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு எம் மணிகண்டன் தொடங்கி வைத்தார் தேர்தலின் போது வாக்காளர்கள் பணம் பெற்றுக் கொண்டு வாக்களிப்பதை கைவிட வேண்டும் என மதிமுக பொகுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மலேஷியாவை எதிர்கொள்கிறது